நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

குறைந்த செலவில் உயர்தர முக கவசத்தை பாபா அனுசக்தி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்துள்ளதாக பிரதமா் அலுவலக இணை அமைச்சா் டாக்டர் ஜிதேந்திரசிய் கூறியுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்திற்கு வேளாண் துறையின் வளா்ச்சி உதவிகரமாக இருக்கும் என்று வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் தெரிவித்துள்ளாா்

இது தொடர்பாக தில்லி துணை நிலை ஆளுநர் திரு அளில் பைஜால் முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த இரண்டு நாட்களில் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த எண்ணிக்கை அடுத்த ஆறு நாட்களில் மூன்று மடங்காக அதிகிக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தளியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்காகவும் படுக்கைகளின் என்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் டாக்டர் வினோத் பால் தலைமயில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வேண்டுனெறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் தில்லி அரசுக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவா கூறினார்

இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கான பணிகளில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த நோய் தொற்றினை வெல்வோம் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது

இதனை செய்தியாளா்களிடம் தெரிவித்த அம்மாநில ககாதாரத் துறையின் முதன்மை செயலா் திரு அமித்மோகன் பிரசாத்

இன்று மட்டும் இந்த நோய் தொற்று ஆறு பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது

செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் அடுத்த பத்து நாட்களுக்குள் மாநில மக்கள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப் பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த பரிசோதனை அவசியமாகிறது என்றும் திரு திரிவேந்திரசிங் ராவத் கூறினார்

இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஜம்மு வில் பிஜேபி யினர் பங்கேற்ற காணொலி பேரணியில் உரையாற்றகையில் அவர் இவ்வாறு கூறினார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் கமூக தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சீனா வும் பேச்சுவார்த்தையை விரும்புவதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வசிப்பவர்களும் இந்தியா வுடன் இணைய வேண்டுமென்ற கோரிக்கையை விடுப்பார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் இந்தியா இறக்குமதி நாடாக இல்லாமல் ஏற்றுமதி நாடாக திகழ வேண்டுமென்ற அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வேளாண் துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளாா் சா்வதேச இணைய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றுகையில் அவா் இவ்வாறு கூறினாா் தளியார் முதலீடுகள் வேளாண் துறையில் அதிகரிக்கப்பட வேண்டியதள் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி தேவைக்கு அதிகமாகவே இருப்பதாகவும் அவர் கூறினார்

குறைந்த நீரை பயன்படுத்தி கூடுதல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வேளாண்துறையின் வளர்ச்சி ஊரக பொருளாதாரத்தின் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார் குறைந்த செலவில் உயர்தர முக கவசங்களை மும்பையில் உள்ள பாபா அனுசக்தி ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தனிநபர் பாதுகாப்பு கவசங்களையும் இந்த ஆராய்ச்சி மையம் உருவாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

அனு எரிசக்தித் துறைக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ஜிதேந்திரசிய் தெரிவித்துள்ளார் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் சூசாந்த் சிங் ராஜ்புட் தற்கொலை செய்து கொண்டார் மும்பையில் துக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அவரது உடலை காவல்துறையினர் மீட்டனர் முப்பத்து நாள்கே வயதாள சுஷாந்த் தோணியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார் பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ள அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களில முத்திரைப் பதித்த சுஷாந்த் சிங்கின் மறைவு தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது எனறும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் உள்ளிட்ட தலைவா்கள் பலரும் சுஷாந்த் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்

இது தொடர்பாக பிரதம்ர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளா்